பணிக்கொடை சுட்டத்திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இன்று பெறப்பட்டுள்ளது

உத்தரவிடப்பட்டுள்ளது

வென்று சாதனை படைத்துள்ளார்

வடகிழக்கு மாநிலங்களுகளில் வேலை வாய்ப்புகளை பெருக்குவது

சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறைக்கு உத்வேகம் அளிப்பது உள்ளிட்ட பணிகள் புதிய திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் வடகிழக்கு மாநிலங்களில் தொழில்கள் பெருகி வருமானமும் பெருகும் என்றும் அதிகளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த தேக்க நிலைக்கு முடிவு காணும் முயற்சியாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் இன்று அக்கட்சிகளின் தலைவர்களின் இல்லத்திற்கு சென்று பேச்சு வார்த்தை நடத்தவுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு கோயல் காங்கிரஸ் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் மற்றும் தெலுங்கானா ராஷ்டிர சுமிதி தலைவர்களை சந்திக்கவுள்ளதாக தெரிவித்தார் பணிக்கொடை சுட்டத்திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இன்று பெறப்பட்டுள்ளது மக்களவையால் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று விவாதமின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக இந்த மசோதாவை முன்மொழிந்து பேசிய மத்திய தொழிவாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்வார் இந்த மசோதா தொழிவாளர்களுக்கு குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்றார் பேறுகால விடுமுறையை பணிக்காலமாகக் கருதி பணிக்கொடை வழங்க இந்த மசோதா வகை செய்வதாகவும் அவர் கூறினார்

நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்வாது தனியார் மருத்துவமனைகளிலும் கட்டணமின்றி ஏழை எளிய மக்கள் தரமான சிகிச்சை பெறலாம் என்று அவர் கூறினார்

ஜவுளி துறை செபவாளர் தலைமயில் அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு உருவாக்கப்பட்டு இத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதற்கௌ அயிரம் கோடி மூபாய் செலவிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

அரசு மற்றும் அரசு உதவிபெறம் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் மத்திய அல்லது மாநில அரசின் அங்கிகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயின்றால் மட்டுமே இந்த உதவி தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தி மாநில அரசுகளின் நிதியுதவி பெறும் தன்னாட்சி கல்லூரிகளில் பயில்வோருக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரபிரதேசத்தில் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதிபிச்சாடே என்ற ஆதி தலித் பிரிவினருக்கும் இட ஒதுக்கீடு அளிப்பதற்கான உத்தரவை முதலமைச்சர் யோகி ஆதித்பநாத் இன்று அம்மாநில சுட்டப்பேரவையில் அறிவித்தார் இந்த இடஒதுக்கீடு குறித்து எதிர்கட்சியினர் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் மாநிலத்தில் முன்பு ஆட்சியில் இருந்த கட்சிகள் இந்த இரண்டு பிரிவு மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களை கண்ணியமான முறையில் நடத்த தவறிவிட்டதாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டினார் பீகா் மாநிலம் நிறுவப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

பாட்னாவில் இன்று பிற்பகல் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பீகார் தின விழாவில் மூன்று நாள் கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்நாளையொட்டி பீகார் மக்குளக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதம் திரு நரேந்திரமோடி நாட்டின் வளர்ச்சிக்கு பீகாரின் பங்களிப்பு உயர்வானது மதிப்புமிக்கது என கூறியுள்ளார்

மத்திய அமைச்சா் திரு அலுவாலியா விமான நிலையத்தில் அவரை வரவேற்றாா் இன்று மாலை வாரணாசி செல்ல அவர் திட்டமிட்டுள்ளார் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் அவர் நாளை மறுநாள் பேச்சு நடத்தவுள்ளார் ஜெர்மன் அதிபரை வெளியுறவு துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜும் சந்தித்து பேசவுள்ளார் புத்தில்லியில தொழிலதிபர்கள் சந்திப்பில் கலந்துகொண்டபிள் ஜெர்மன் அதிபர் சென்னைக்கும் வரவுள்ளார்

நிலைமை சீரடைந்துவிட்டதாகவும் எந்த ஒரு பலத்தையும் பிரயோகிக்காமல் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ரானுவத்தினர் உறுதியளித்ததையடுத்து அவர நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தண்ணீரை சேமிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக தண்ணீர் திளம் இன்று கடைபிடிக்கப்பட்டதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தண்ணீர் சக்தி வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் தண்ணீரை சுமித்தால் அது நகரங்கள் கிராமங்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் பெரும் பயனளிப்பதாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

தில்லி அரசின் வரும் ஆண்டிற்கான நிதி நிலை அறிக்கையை துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான திரு மணிஷ் சிஸோடியா இன்று சுட்டப்பேரவையில் தூக்கல் செய்தார்

மேலும் குழு அளவிலான போட்டியிலும் இளவேனில் ஸ்ரேயா மற்றும் ஜீனா ஆகியோர் அடங்கிய இந்திய இணையும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது பத்து மீட்டர் ஏர் ரைரைஃபிள் துப்பாக்கிக்கும் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் பாபுட்டா ஆடவர் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார்